நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வரும் திங்கட்கிழமை வெளியிடப்படுகிறது நீலகிரி கோவை தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

தேசியக் கல்விக் கொள்கையின் மூலம் உயர்கல்வித் துறையின் மாற்றத்திற்கான சீர்திருத்தங்கள் குறித்த மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடக்க உரையாற்றினார் இந்த புதிய கல்விக் கொள்கை பல்வேறு அம்சங்களைக் கொண்டதாக உள்ளது என்றும் அவா் கூறினார் இந்திய மாணவர்கள் உலக அளவில் தரமான மாணவர்களாக உருவாக வேண்டும் என்ற நோக்கிலும் நாட்டின் வளா்ச்சியில் முன்னேற்றத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலும் கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்

நெல்லை மற்றும் தென்காசி மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து அவர் இன்று ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசினார்

பிற நோய்களுக்கும் சிறப்பாள சிகிச்சை அளிப்பதை அரசு உறுதி செய்துள்ளதாகவும் அவர் கூறினார் குளங்கள் ஏரிகள் ஆகியவற்றை சீரமைப்பது தூர்வாருவது போன்ற பணிகள் குடிமராமத்து திட்டத்தின்கீழ் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார்

பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் விவசாயிகள் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுவினருடன் கலந்துரையாடினார்

நடைமுறையை எளிமைப்படுத்த இ பாஸ் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைந்து முடிவெடுக்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்

எடப்பாடி பழனிசாமி கூறினார்

தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வரும் திங்கட்கிழமை வெளியிடப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது

இணையதளங்களில் தேர்வர்கள் தங்கள் பதிவு எண் பிறந்த தேதி ஆகியவற்றை குறிப்பிட்டு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் பள்ளி மாணவர்கள் தங்களது பள்ளிகளில் அளித்த கைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தி வழியாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நெசவாள்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திடும் வகையில் பொதுமக்கள் கைத்தறி துணிகளை அதிக அளவில் பயன்படுத்திட வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார்

மலர்விழி தெரிவித்துள்ளார்

கருணாநிதியின் இரண்டாவது நினைவு தினத்தை ஒட்டி திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் மற்றும் கட்சியின் முக்கிய பிரதிநிதிகள் சென்னை மெினா கடற்கரையில் அமைந்துள்ள கருணாநிதியின் நினைவிடத்தில் மலர்துவி அஞ்சலி செலுத்தினர் திருக்குவளையில் அமைக்கப்பட்டுள்ள கருணாநிதியின் உருவச்சிலையை திரு முக ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார்

புவிரயசன் தெரிவித்துள்ளார்